சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டம் உறுதியாக செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு

பெர்த் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் முதல்நாளான இன்று ஆஸ்திரேலியா நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது

எடப்பாடி கே

சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்கால போக்குவரத்தை கருத்தில் கொண்டும் நாட்டின் நலன் கருதியும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டதாக சுட்டிக்காட்டினார் கஜா புயல் நிவாரணப்பணிகள் குறித்து எதிர்கட்சிகள் தேவையற்ற புகார்களை கூறுவதாக சுட்டிக்காட்டிய அவர் இதைவிட வேகமாகவும் விரைந்தும் எவ்வாறு பணியாற்ற முடியும் என்பதை அவர்கள் கூறினால் அதற்கேற்ப பணியாற்ற தாங்கள் தயார் என்றார் முன்னதாக நாமக்கல் மாவட்டம் திம்மநாயக்கன்பட்டியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தமிழகத்தில் விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேளாண் நலத்திட்டங்களுக்கு தமது அரசு முன்னுரிமை அளித்து அவருவதாக குறிப்பிட்டார் அனைத்து துறைகளிலும் தமிழகம் சிறப்பாக செயலாற்றி வருவதாகவும் குடியரசு துணைத்தலைவர் இதனை பாராட்டியிருப்பதாகவும் எடுத்துரைத்தார் மாநில அரசின் நலத்திட்டங்கள் காரணமாக தொழில் வளம் சுகாதாரம் சாலைவசதி போன்ற அனைத்து துறைகளிலும் தமிழகம் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்றார் நாமக்கல் மாவட்டம் மல்லியக்கரை முதல் ஆத்தூர் வரை சாலைகள் சீரமைக்கப்படும் என்று கூறிய அவர் பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதிசெய்ய சாலைகள் விரிவாக்கப்படுவதாக எடுத்துரைத்தார் தமிழகத்தில் குடிநீரும் விவசாயமும் செழிக்க ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ஏரிகுளங்கள் தூர்வாரப்படும் மூன்றாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இப்பணிகளின் போது கிடைக்கும் வண்டல் மண் வேளாண் நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார் பருவகாலங்களில் பெய்யும் மழை நீரை சேமிக்க ஓடைகளில் தடுப்பணைகள் கட்டப்பட்டு நிலத்தடி நீர் மேம்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் புயல் வெள்ளம் வறட்சி போன்ற அனைத்து இடா்ப்பாடுகளுக்கும் மாநில அரசு நிவாரணம் வழங்குவதாக தெரிவித்த அவர் கஜா புயலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட பல மாவட்டங்களில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார்

இம்மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு பல கோடி ருபாய் பெறுமான இந்த பேரத்தை சந்தேகிக்க எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் கூறியுள்ளது நாட்டிற்கு இத்தகைய போர் விமானங்கள் அவசியம் தேவை என்று தெரிவித்த நீதிபதி இவ்விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிடுவதற்கு எந்த அவசியமும் இல்லை என்றும் எடுத்துரைத்தார்

போர்விமானங்கள் பேரத்தில் விலை தொடர்பான விரிவான ஒப்பீடுகளை செய்வது நீதிமன்றத்தின் வேலை அல்ல என்றும் நீதிபதி தெரிவித்தார்

பேல் போர்விமான பேர விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் அமளி ஏற்பட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன மக்களவையில் கேள்விநேரம் தொடங்கியவுடன் அவையின் மையப்பகுதியில் குழுமிய பிஜேபி உறுப்பினர்கள் ர பேல் பேர விவகாரத்தில் நீதிமன்றம் அரசிற்கு சாதகமாக தீர்ப்பு அளித்திருப்பதை சுட்டிக்காட்டி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை கூறிய காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் இப்பிரச்சினை குறித்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ர ்பேல் போர் விமான கொள்முதலில் அரசியல் காரணங்களுக்காக நாட்டை தவறாக திரு

அதேவேளையில் ர

மாநிலங்களவையிலும் ர பேல் பேர விவகாரமும் மேகதாது அணை பிரச்சினையும் எதிரொலித்ததால் மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஸ் முதலில் பதினொன்றரை மணிவரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் அவையை ஒத்திவைத்தார்

பேல் போர்விமான கொள்முதல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுதான் விசாரிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது இதுதொடர்பான அனைத்து ஆவணங்களையும் குறிப்பேடுகளையும் ஆய்வு செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவால் மட்டுமே முடியும் என்றும் அக்கட்சித்தலைவா் திரு

உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அருதலை பட்சமான தகவல்களை மட்டுமே வழங்கியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்

கமல்நாத் வரும் திங்கட்கிழமை பதவியேற்கிறார் தலைநகர் போபாலில் ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேலை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

ஆட்சியமைக்க ஆளுநர் தமக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அவர் கூறினார்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்னும் ஒரு வாரத்திற்குள் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார்

சமூகநலம் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைப்பது குறித்து முதலமைச்சர் தான் முடிவு செய்வார் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு

க ஸ்டாலின் முன்னிலையில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு

சென்னையில் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திரு

முன்னதாக டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பேட் செய்ய தீர்மானித்தது